திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

ஜம்மு காஷ்மீரில் மனித உரிமைகள் குறித்து ஐநா துதர் அளித்த அறிக்கையை இந்தியா நிராகரித்துள்ளது

மாறுபட்ட தீர்ப்பினை வழங்கியதால் மூன்றாவது நீதிபதியின் விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

கலைநிகழ்ச்சிகளுடன் தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்வதன் மூலமே வன்முறைச் சம்பவங்களை ஒழிக்க முடியும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கர் மாநிலம் பிலாயில் நடைபெற்ற பொதுக் கூட்டத்தில் பேசிய அவர் தமது தலைமையிலான மத்திய அரசு மக்களிடம் நம்பிக்கைச் சூழலை ஏற்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது என்றார் சத்தீஸ்கர் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசும் மாநில பிஜேபி அரசும் செயல்படுத்திய பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்ட பிரதமர் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்வதன் மூலம் மக்களிடம் ஏற்படும் நம்பிக்கை தீவிரவாதம் எத்தகைப வடிவில் வந்தாலும் அதனை முறியடிக்கும் திறன் பெற்றதாக இருக்கும் என்று தெரிவித்தார் பழங்குடியின மக்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களின் வருமானத்தை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் முன்னதாக பிலாயில் மேம்படுத்தப்பட்ட உருக்காலையை நாட்டுக்கு அர்ப்பணித்த பிரதமர் பிலாய் ஜஜட நிறுவனத்தின் புதிய கட்டிடத்திற்கும் அடிக்கல் நாட்டினார் மேலும் மத்திய அரசின் உடான் திட்டத்தின் கீழ் ஜக்தாவ்பூர் ராய்ப்பூர் நகரங்களுக்கு இடையிலான விமான சேவையையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் சாமான்ய மக்களும் விமானத்தில் பயணம் செய்வதை பார்க்க வேண்டும் என்பது தமது கனவாக உள்ளது என்றார் மின்னணு இந்தியா இயக்கத்தின் பயனாளிகளுடன் பிரதமா் திரு நரேந்திரமோடி நாளை காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடுகிறார் இந்த காணொலி காட்சியை துர்தர்ஷன் செய்தி தொலைகாட்யிலும் நமோ செயலியிலும் காணமுடியும் அரசின் சேவைகளை மக்களுக்கு விரைவாக கொண்டு செல்வதில் தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் தமது டுவிட்டர் வலைதளத்தில் தெரிவித்துள்ளார்

ஜம்மு காஷ்மீரில் மனித உரிமைகள் குறித்து ஐநா துதர் அளித்த அறிக்கையை இந்தியா நிராகரித்துள்ளது மனித உரிமைகளுக்கான ஜநா தூதரின் அறிக்கை தவறானது என்றும் முறையாக விசாரிக்கப்படாத தகவல்கள் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் தெரிவித்துள்ளார் இந்த அறிக்கை இந்தியாவின் இறையாண்மை மற்றும் தேச ஒருமைப்பாட்டை மீறிய செயல் என்று கூறியுள்ள அவர் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று தெரிவித்தார் ஆனால் பாகிஸ்தான் சுட்டவிரோதமாக ஜம்மு காஷ்மீரின் சில பகுதிகளை ஆக்கிரமிப்பு சுய்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் இருந்து உடனடியாக பாகிஸ்தான் வெளியேறவேண்டும் என இந்தியா அடிக்கடி வலியுறுத்தி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மனித உரிமைகள் குறித்த ஐநா தூதரின் அறிக்கைக்கு இந்தியா கடும் கண்டனத்தையும் எதிர்ப்பையும் தெரிவித்துள்ளதாகவும் திரு ரவீஸ்குமார் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு பேர் மத்திய ரிசர்வ் காவல்படையினர் மீது தாக்குதல் நடத்தினர் குல்காம் மாவட்டத்தின் சதரா பகுதியில் நிகழ்த்தப்பட்ட இந்த தூக்குதலில் காவல் துறையினரின் துப்பாக்கிகளை அவர்கள் பறித்துச் சென்றனர் தாக்குதல் நடத்தியவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது மத்திய ரிசர்வ் காவல்படையினர் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த தீவிரவாத இயக்கமும் பொறுப்பேற்கவில்லை ஜம்மு காஷ்மீரில் சோபியான் மாவட்டத்தில் ராணுவ வீரர் ஒருவர் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டுள்ளார் கடத்தப்பட்ட ராணுவ வீரர் தீவிரவாதிகளுக்கு எதிரான தேடுதல் வேட்டையில் ஈடுபடும் படையில் பணிபுரிந்து வந்தார் புல்வாமா மாவட்டத்தில் நடைபெற்ற தேடுதல் வேட்டையில் ஹிஸ்புல் தீவிரவாத இயக்கத்தின் தளபதி ஜமீர் டைகர் கொல்லப்பட்டதற்கு காரணமாக படைப்பிரிவில் இவர் பணியாற்றினார் கடத்தப்பட்ட ரானுவ வீரரை தேடும் பணியில் பாதுகாப்பு படையினரும் ரானுவத்தினரும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர்

இந்த உயர்த்தப்பட்ட நிவாரண நிதி பயனாளிகளின் வங்கிக்கணக்கில் வரவு வைக்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அண்மையில் ஜம்மு காஷ்மீருக்கு பயணம் செய்ததை தொடர்ந்து அகதிகளுக்கான நிவாரண நிதி உயர்த்தப்பட்டுள்ளது

நிலச்சரிவு காரணமாக ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் படகு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது

மற்றொரு நீதிபதியான சுந்தர் தகுதி நீக்கம் செல்லாது என்று கூறியுள்ளார் மூன்றாவது நீதிபதி நீாப்பு அளிக்கும் வளர இந்த தொகுதிகளில் தேர்தல் நடத்துவதற்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை நீடிக்கும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது இந்த வழக்கை விசுரிக்க உள்ள மூன்றாவது நீதிபதி யார் என்பதை தலைமை நீதிபதிக்கு அடுத்த மூத்த நீதிபதியான குலுவாடி ரமேஷ் அறிவிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

முள்ளதாக நெய்வேலி என்எல்சி இண்டியா நிறவனத்தில் தூய்மை இந்தியா திட்டப் பள்ளி மாணவர்களின் ஊர்வலத்தையும் அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தொடங்கி வைத்தார்

பழங்குடியின மாணவர்களின் கல்விக்காக மாதிரி பள்ளி அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஜுவல் ஒரம் தெரிவித்தார்

படுகாயமடைந்து கோவை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட ஒருவர் வழியிலேயே உயிரிழந்தார் மத்திய நிலக்கரித்துறை அமைக்சக செயலாளராக திரு இந்திரஜித் சிங் இன்று பொறுப்பேற்றுக்கொண்டார் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியான இவர் மத்திய அமைச்சக ஒருங்கிணைப்பாளராக இதற்குமுன் பணியாற்றியுள்ளார் பங்குச் சந்தையில் வர்த்தகம் இன்று சரிவுடன் முடிவடைந்தது

இன்று நடைபெற உள்ள முதல் ஆட்டத்தில் ரஷ்யா சவுதி அரேபியாவை எதிர்கொள்கிறது இப்போட்டி இந்திய நேரப்படி இரவு எட்டரை மணிக்கு தொடங்குகிறது